பங்களாதேஷ் மேம்பாட்டிற்கான மூன்று திட்டங்களை தொடங்கி வைத்தனர்

காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆந்திரப் பிரதேச அரசு பெட்ரோல் டீசலுக்கான வாட் வரியில் இரண்டு ருபாய் குறைத்துள்ளது

துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார்

இருநாடுகளுக்கும் இடையே ரயில்போக்குவரத்து மின் பகிர்மாள கட்டமைப்புகளை நிறுவுதல் உள்ளிட்டவை இதில் அடங்கும் காணொலி காட்சி மூலம் இத்திட்டங்களை தொடங்கி வைத்தபோது பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இருநாடுகளுக்கும் இடையே போக்குவரத்து வசதிகளை விரிவுப்படுத்துவதற்கான பணிகளை பங்களாதேஷூம் இந்தியாவும் இணைந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடத்திய முழு அடைப்புப் போராட்டத்துக்கு கா்நாடகா கேரளா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே ஆதரவு காணப்பட்டது தமிழகம் உத்திரபிரதேசம் குஜராத் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இப்போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லை என்று செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன இப்போராட்டத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி தலைமையில் தில்லியில் பேரணி நடைபெற்றது அதில் பேசிய திரு ராகுல்காந்தி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகள் ஏழை மக்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் மக்களிடையே வேற்றுமை விதைகளை தூவுவதாகவும் இருப்பதாகக் குற்றம்சாட்டினார் இதனிடையே ஆந்திர பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் நடவடிக்கையாக அம்மாநில அரசு வாட் வரியில் இரண்டு ரூபாய் குறைத்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சட்டப் பேரவையில் இதனை அறிவித்தார் சா்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருப்பதே பெட்ரோல் டீசல் விலை உயா்வுக்குக் காரணம் என்று மத்திய அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் கூறியிருக்கிறாா் ளரிபொருள் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று நடத்திய முழு அடைப்டுப் போராட்டம் பொதுமக்களிடயே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடனே நடத்தப்பட்டதாக அவா குற்றம்சாட்டினார் தவறான தகவல்களை காங்கிரஸ் பொதுமக்களிடம் பரப்பி வருவதாகவும் முழு அடைப்பு என்ற பெயரால் வன்முறையை தூண்டி வருவதாகவும் அவர் குறை கூறினார் இந்த போராட்டம் குறித்து அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு நேர்கணாலில் மத்திய அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி விலைவாசி உயர்வு பற்றி காங்கிரஸ் இரட்டைவேடம் போடுகிறது என்றார் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் சிகாகோ நகரில் அமெரிக்காவாழ் இந்திய வசம்சாவளியினரிடையே அவர் பேசுகையில் வேதாந்தா போன்ற இந்தியாவின் புகழ்வாய்ந்த தத்ததுவங்களை உலகெங்கும் எடுத்துச் செல்வதில் சுவாமி விவேகானந்தர் அரும்பாணியாற்றினார் என்று கூறினார் இந்திய பொருளாதாரம் அதிக வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அது வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கு சிறந்த வாய்ப்புக்களை வழங்குகிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் ஜி எஸ் டி வரி விதிப்புக்குப் பின் வரி வருவாய் அதிகித்திருப்பதாகவும் வரி செலுத்தவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்திருப்பதாகவும் அவர் சுட்டிகாட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது வாங்கப்பட்டுள்ள ஒன்பது வாகனங்களில் மாநிலங்களில் நான்கு வடகிழக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் துர்தர்ஷனை நவீனமயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் எந்தவொரு பகுதியில் இருந்தும் தரமான ஒளிபரப்பை மேற்கொள்வதற்கு இவை உதவிடும் என்றும் கூறினார்

பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள நீரவ்மோடியின் சகோதரி பூர்வி மோடிக்கு எதிராக இன்டர்போல் சா்வதேச காவல்துறை தேடுதல் ஆணை பிறப்பித்துள்ளது மத்திய அமலாக்கப் பிரிவு கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினர் இரு நாட்டு சுட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றக்கு இடையேயான ஒத்தழைப்பு இருநாட்டு உறவுகளுக்கு பாலமாக திகழ்வதாக அப்போது பிரதம் குறிப்பிட்டார் இந்திய உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளாச்சித் திட்டங்கள் குறித்து இலங்கை சபாநாயகர் திரு ஜெயசூரியா தலைமையிலான குழுவினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தமிழகத்திற்காள தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கொள்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார் சென்னையை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் கூட்டத்தில் இதனை வெளியிட்டு பேசிய அவர் முதலீட்டாளர்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிறுதொழில் நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கொள்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் நிலையான நிர்வாகம் சார்ந்த சலுகைகள் நிதி சலுகைகள் முதலீட்டு மானியம் வரி சலுகை சிறப்பு சலுகைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கொள்கை அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மத்திய கண்கானிப்பு ஆணையராக மூத்த ஐ பி எஸ் அதிகாரி திரு சரத்குமா் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்திய கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ராமதாஸ் உள்ளிட்டோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் அதனை விசாரித்த நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு திரு சரத்குமாரின் நியமனத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இத்தகைய மனுவை தூக்கல் செய்ய முடியும் என்றுகூறி மனுவை நிராகரித்தது இவங்கை உள்நாட்டு போரின்போது காணாமல் போனவர்கள் பற்றிய தகவலை அவர்களின் குடும்பத்தினர் மிக நீண்டகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்பட வேண்டுமென்றும் ஐ நா அலுவலர் குழு ஒன்று தெரிவத்துள்ளது

அதில் காளாமல்போனவர்கள் பற்றி அமைக்கப்பட்ட இலங்கை அரசு அலுவகம் முழு அளவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று வலியுறத்தப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் சந்தோஷ்குமார் தெரிவிக்கிறார் இந்த அலுவலகம் அண்மையில் அளித்த பரிந்துரையில் காணாமல்போனோரின் குடும்பத்தினர் நிரந்தர வருமானம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டுமென்று குறிப்பிடப்பட்ட ருந்தது

மியான்மரில் ரோஹிங்கியா பிரிவினருக்கு எதிராக நடத்தப்பட்டதாகக் கூறப்படும் அத்தமீறல்கள் குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஐ நா மனித உரிமைகள் குழு தலைவர் திருமதி மீசெல் பாஷ்லெட் வலியுறுத்தியுள்ளார் அவர் தலைமை பொறப்பேற்ற பின் ஜெனிவாவில் இன்று ஆற்றிய முதலாவது உரையில் இந்த விசாரணை தொடர்பாக மனித உரிமைகள் குழு பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பங்குச்சந்தைகள் இன்று பெருமளவு சரிவை சந்தித்தன

அமெிக்கா சீனா இடையேயான வர்த்தக மோதல் அச்சம் காரணமாக உலகளாவிய பங்குச்சந்தைகள் நெருக்கடியை சந்தித்திருப்பதன் பிரதிபலிப்பாக இது கருதப்படுகிறது இவங்கையில் ஊழல் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு மஹிந்தா ராஜபக்சேயின் க்கோதரரும் முன்னாள் பாதுகாப்புத்துறை செயலாளருமான திரு கோத்தபையா ராஜபக்சே வெளிநாடுகளுக்குச் செல்ல அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது ராஜபக்சே குடும்பத்தினா் பலரும் பல்வேறு குற்றவியல் மற்றும் ஊழல் வழக்குகளில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளனர் அவற்றை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குண்டுஸ் ஜாஜான் ஆகிய பிராந்தியங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அருணாச்சவப் பிரதேசம் அசாம் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் மிக கன மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட வாளிலை அறிக்கையில் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களிலும் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் உத்தரகண்ட் தமிழ்நாடு புதுச்சேரி தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதிகளில் ஆங்காங்கே பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் இமயமலையையொட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் மாநிலத்தில் சில இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது